வலுப்படுத்த விரும்புவதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

பொருளாதார ஆய்வறிக்கை இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது

சீனாவின் கொரோணா வைரஸ் தொற்று உலக அளவில் சுகாதார அவசர நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது

விளையாட்டு வீரர் விருதை வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை மேற்கொள்வதன் மூலம் ஜனநாயகத்தை வலுப்படுத்த விரும்புவதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் கனவை நனவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காகவே மக்கள் மத்திய அரசுக்கு வாக்களித்திருப்பதாக அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின்போது வரலாற்றுச் சிறப்பு மிக்க மசோதாக்கள் கடந்த நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பயனளிக்கும் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களும் மகளிரும் அரசின் நலத்திட்டங்கள் மூலம் பயனடைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் சுப்காசாத் சுப்கா விகாஸ் மற்றும் சுப்கா விஸ்வாஸ் திட்டங்களின் மூலம் பரவலான முறையில் அனைவருக்கும் நலத்திட்டங்கள் சென்றடைந்திருப்ப்தாக அவர் கூறினார் இரண்டாவது முறையாக அரசு பதவியேற்றது முதல் ஏழு மாதங்களுக்குள் முக்கிய சுட்டங்கள் அமல்படுத்தப்பட்டள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார்

ஜம்மு கஷ்மீர் மற்றும் வடாக் யூனியன் பிரதேசங்களின் வளர்ச்சி ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்றார் வடகிழக்கு மாநிலங்களில் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் நீண்டகாலமாக மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ராமஜென்ம பூமி பிரச்சினைக்கு சமூகமான தீர்வு காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாடு சுதந்திரம் அடைந்த பின்னா் பாகிஸ்தானில் வாழும் இந்துக்களும் சீக்கியா்களும் பெரும் இன்னல்களுக்கு உள்ளானதாகவும் அவர்களின் இன்னலை போக்குவதற்கு காந்தியடிகள் விரும்பியதாகவும் குறிப்பிட்ட குடியரசுத் தலைவா் அவா்களின் நலனுக்காகவே குடியுரிமை திருத்தச் சுட்டம் அமல்படுத்தப்பட்டதாகத் தெரிவித்தாா்

சிறுபான்மையினின் நலனை பாதுகாப்பதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் முதல்முறையாக அவர்களுக்கான சைகை சிறப்பு அகராதி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்கு சிறப்பு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்

காங்கிரஸ் திமுக ராஷ்ட்ரீய ஜனதாதள் இடதுசாரி மற்றும் இதர எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருப்பு பட்டை அணிந்து நாடாளுமன்றத்திற்கு வந்திருந்தனா்

அடுத்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சியை கருதி தற்போதைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமாக பங்காற்ற வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொருளாதார விவகாரங்களை மையமாக வைத்து விவாதங்கள் இடம்பெற வேண்டும் என்று கூறினார் நலிவடைந்த பிரிவினருக்கு பயனளிக்கும் விதத்தில் அரசு திட்டங்களை செயல்படுத்தும் என்றும் இது விவகாரம் தேசிய தஜனநாயகக் கூட்டணி அரசின் முக்கிய குறிக்கோளாகும் என்று பிரதமா் தெரிவித்தார் மத்திய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கை இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இதனை தாக்கல் செய்கிறார் டிய்வூதியதாரர்களுக்கான ஆயுள் சான்றிதழ் தொடர்பாக அவர்களது வீடுகளுக்கே அதகாரிகள் சென்று ஆய்வு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது மூத்த குடிமக்களின் இன்னல்களைப் போக்கும் வகையில் அவர்கள் வங்கிகளுக்கு செல்வதை தவிாப்பதற்கு ஒய்வூதியதாரா் நலத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஒய்வூதியம் பெறுவதற்கான சான்றிதழ் சமா்ப்பிக்கப்பட வேண்டிய நிலையில் அரசு இந்த புதிய வசதியை ஏற்படுத்தியுள்ளது

கொரோணா வைரஸ் ஒரு சள்வதேச அவசர நிலையை ஏற்படுத்தி இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது சா்வதேச அளவில் இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு நாடுகள் முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் நோய்த்தொற்று பரவி வருவது கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக உலக ககாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதநோம் கெப்ரி ஈசஸ் தெரிவித்துள்ளார் வளரும் நாடுகளில் இந்த நோயின் தாக்கம் இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் கூறினா் இது தொடர்பாக ஆய்வு செய்வதற்கு தாம் நேரில் சீனா சென்றதாகவும் அதிபர் திரு ஜி ஸின் பிங்குடன் ஆவோசனை மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார்

அமெிக்காவில் கொரோணா வைரஸ் பாதிப்பு குறித்து கண்டறிவதற்கு அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் சிறப்பு பணிக்குழுவை ஏற்படுத்தியுள்ளார் இதனிடையே யூஹானில் உள்ள இந்தியர்களை வெளியேற்றுவதற்கு மத்திய அரக ஏர் இண்டியா விமானம் ஒன்றை அனுப்பியுள்ளது

இவர்களுக்குத் தேவையான முகமுடிகள் கையுறைகள் மற்றும் நோய்த்தடுப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விமானத்திலிருந்து அவர்கள் வெளியேற மாட்டார்கள் என்றும் அரசு தெரிவித்துள்ளது மும்பையிலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் மத்திய ககாதார அமைச்சகம் வடிவமைத்துள்ள சிறப்பு மருத்துவ உபகரணங்களுடன் சீனாவிற்கு புறப்பட்டது

தமிழகத்திலும் கொரோனா வைரஸ் தொடர்பான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளன

சீனாவிலிருந்து சென்னை திரும்பிய தமக்கு உரிய சோதனைகள் நடத்தப்பட்டதாக மருத்துவ மாணவர் கர்ணா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இந்நிலையில் சீனாவிலிருந்து கேரளா திரும்பிய மாணவி ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தாக்குதல் உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்த மாணவியின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் பொதுமக்கள் இதுதொடர்பாக அச்சம்கொள்ள தேவையில்லை என்றும் அம்மாநில அமைச்சர் திருமதி கே கே சைலஜா கேட்டுக்கொண்டார்

ஈட்டா நகரில் நீாமின் சக்தி திட்டங்கள் தொடா்பாக ஆலோசனை மேற்கொண்ட அவா் அரசின் மின்சக்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அளைத்து துறையினரும் ஒத்துழைக்க நல்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் குறிப்பிட்ட காலத்திற்குள் பணிகளை நிறைவேற்றுவதற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் தமிழகத்தில் எம் பி ஏ எம் சி ஏ மற்றும் முதுநிலை படிப்புகளுக்கான நுழழவுத் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை ஆன்லைன் மூவம் விண்ணப்பங்களை சமா்ப்பிக்கலாம் என்று அண்ணா பல்லைக்கழகம் தெரிவித்துள்ளது

வெலிங்டனில் சற்று முன் தொடங்கிய நியுஸிலாந்துக்கு எதிரான நான்காவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது முன்னதாக டாஸ் வென்ற நியுசிவாந்து இந்தியாவை முதலில் பேட் செய்யுமாறு பணித்தது ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் மூன்று ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றி உள்ளது ஐந்தாவது மற்றும் இறுதிப் போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது

று எஸ் எல் கால்பந்து போட்டியில் மும்பை அணி இன்று ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது